தேர்தலுக்கான அளைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

மனிவரை அனுமதிக்கப்படுவதாக தமிழக தலைளமத் தேர்தல் அதிகாரி திரு

தொள்ளாயிரம் னோடி ரூபாய் முதலீடுகளுக்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது

ஆம் தேதி நள்ளிரவு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இனி விரிவாள செய்திகள் மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கு நாளை நடைபெறவுள்ள இரண்டாம்காட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார்நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

இங்கு எட்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது

யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வசதியுடன் கூடிய கருவிகளும் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராஜ்நாத் சிப் இன்று உதகமண்டலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார்

விவளயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்று நோக்கில்தான் வேளான் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் கூறினார் பிஜேபி அஇஅதிமுக கூட்டனி வளர்ச்சி மற்றம் மக்கள் நலளை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதார வளர்ச்சி புத்தயிர் பெற்றிருப்பதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார் காங்கிரஸ் கட்சிக்கான தமிழக பொறுப்பாளர் திரு தினேஷ் குன்டுராவ் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பொருளாதாரம் பின்னடைவை சந்தித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மதார்பற்ற முற்போக்கு கூட்டனி வெற்றி பெறும் என்றும் திரு தினேஷ் குண்டுராவ் நம்பிக்கை தெரிவித்தார் சென்ளை மற்றும் புறநகர் பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அனைத்தத் தரப்பினரும் ஏற்றம் பெறும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அஇஅதிமுக அரசக்கு எதிராக திமுக தவறான குற்றச்சாட்டுக்களை தெரிவித்து வருவதாகவும் இது மக்களிடம் எடுபடாது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் போடியில் தேர்தல் பிரக்சாரம் மேற்கொண்டு பேசினார் தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ள அனைத்து வாக்குறதிகளும் நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தார் காலியாக உள்ள அரசுப் பனியிடங்கள் உடனடியாக பூர்த்தி செய்யப்படும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார்

சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார்

ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவசர மையங்களை ஏற்படுத்தி தொற்றுப் பரவலைக் கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று மத்திய கனதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷண் மாநில அரசின் தலைமைச் செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார்

மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு

தளர்வுகள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு பொருந்தாது என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது

பியூஷ்கோயல் ஆகியோர் இந்திய உணவு தயாரிப்பு பொருட்களை உலக சந்தைக்கு அதிகளவில் கொண்டு செல்வதற்கு உதவும் வகையில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார்

பிபூஷ்கோயல் வேளான் உற்பத்திப் பொருட்களுக்கான சந்தை விரிவடைவதால் விவசாயிகளின் வருமானம் கணிசமாக உயரும் என்றும் தெரிவித்தாா் புதிய வேளான் சட்டங்கள் மூலம் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார்

காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதார் அருகே கோவில் விழா நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முகக்கவசும் அனியாததே இந்த நோய் தொற்றுப் பரவல் அதிகரிப்பதற்கு காரணம் என்று கூறினார் இதனை கருத்தில் கொன்டு இந்த நோய் தொற்றப் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார் வெளியுறவு அமம்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தஜிகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கலோளல் ஜென்ரல் ஷெராலி மிர்சோவுடன் பேச்சு நடத்தினார் துஷான்பேயில் நேற்று ஆசியாவின் அமைச்சர்கள் நிலை மாநாட்டிற்கு இடையே இந்த பேச்சு வார்த்தை நடைபெற்றது இந்தியா தஜிகிஸ்தான் இடையே பாதுகாப்பு ஒத்துழழப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் திரு ஜெய்சங்கர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார்

மத்திய அந்தமாள் உற்பகுதியில் நிலவி வரும் காற்றமுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறத்தப்பட்டுள்ளனர் அர்ஜேன்டினாவுக்கு எதிரான ஹாக்கிப் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று பெங்களுருவில் இருந்து புறப்பட்டுச் சென்றது

ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசைப் பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் பந்துவீச்சுப் பிரிவில் பும்ரா நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்காள தரவரிசைப் பட்டியலின் பேட்டிய் பிரிவில் சுஃபாலி வர்மா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார்